எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் தொடரும் என்றும் முதலமைச்சர் கூறினார் தமிழகத்தில் இன்று

செய்யப்பட்டுள்ளது கோவிட் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வீரியமிக்க விலையுயர்ந்த மருந்துகள் மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

மணிநேரத்தில் களமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களாக மாநில அரசு அறிவித்ததையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிமராமத்து பணிகளையும் அவர் பட்டியலிட்டார் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார் திருச்சியில் நவீன உணவு பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனறும் அவா் கூறினாா்

முன்னதாக திருச்சி அரசு சட்டக்கல்லூரி நூலகம் உள்ளிட்ட பல்வேறு புதிய கட்டிடங்களை திறந்து வைத்த அவா் பல்வேறு வளா்ச்சித் திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்தாா் பிற்பகலில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே முக்கொம்பில் புதிய கதவணை கட்டும் பணியையும் திரு எடப்பாடி பழனிசாமி நேரில் பார்வையிட்டார் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் இந்த பணி நிறைவடையும் என்று முதலமைச்சா் தெரிவித்தாா்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட அவர்

கோவிட் தொற்றால் அதிகம் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு பயன்படுத்துவதற்காக வீரியமிக்க விலையுயர்ந்த மருந்துகள் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறினார்

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக புலம் பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு கயசார்பு பொருளாதார திட்டத்தின் புதிய வேலைவாய்ப்புத் திட்டத்தை இன்று உத்தரபிரதேச மாநிலத்தில் தொடங்கி வைத்துப் பேசிய பிரதமர் இந்த பெருந்தொற்றுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படாத சசூழ்நிலையில் இரண்டு கஜம் இடைவெளியை பராமரிப்பது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த புதிய வேலைவாய்ப்புத் திட்டம் ஊரடங்கால் வேலைவாய்ப்பின்றி தவிக்கும் தொழிலாளர்களுக்கு தங்களது சொந்த ஊரிலேயே புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தரும் என்று அவர் கூறினார் இத்திட்டதின் பயனாளிகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் அவர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்தார்

புவியரசன் கூறியுள்ளார்

ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்

இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் நாட்களில் நோய்த் தொற்று படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார்

அண்ணா பல்கலைக்கழகத்தில் செய்யப்படும் ஏற்பாடுகளை அவர் இன்று ஆய்வு செய்தார் இந்த மையம் அடுத்த ஐந்து அல்லது ஆறு நாட்களில் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அவர் கூறினார் அம்பத்துர் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் கமார் ஐயாயிரமஇ படுக்கைகள் கொண்ட பராமரிப்பு மையம் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பிரகாஷ் தெரிவித்தார் வளசரவாக்கம் மண்டலத்திற்கு உட்பட்ட நக்புற சமுதாய நல மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள சிறுநீரக கத்திகிப்பு மையத்தை ஆணையா் திரு பிரகாஷ் இன்று திறந்து வைத்தாா் பிரதமர் திரு

அகில இந்திய வானொலி செய்திப் பிரிவின் நியூஸ்ஆன்ஏர் செல்ஃபோன் செயலி வாயிவாகவும் இந்நிகழ்ச்சியை கேட்கலாம்

இந்த பதில் மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக் கொண்டுள்ளது

செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரோடியோ நியூஸ் சென்னை என்ற யு டியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்